மோடி குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான வன்முறை போராட்டங்கள் துரதிருஷ்டமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படுத்துவது பொதுச் சொத்துக்களை சேதப்படுத்துவது என்பது இந்தியர்களின் இயல்பே கிடையாது என்று அவர் கூறி உள்ளார் பேராதரவுடன் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த சட்டம் எந்த மதத்தைச் சார்ந்த இந்திய குடிமகனையும் பாதிக்காது என்றும் எனவே இதுகுறித்து யாரும் தேவையில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார் கவலைப்பட வெளிநாடுகளில் ஆண்டு கணக்கில் இன்னல்களுக்கு உள்ளாகி இந்தியா தவிர வேறு எங்கும் செல்ல இயலாதவர்களுக்காகத் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதாக திரு மோடி கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்கும் ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டிற்காகவும் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டிய தருணம் இது என்று கூறிய பிரதமர் மக்களை பிளவுபடுத்தி வன்முறைக்கு வித்திடும் சில குழுக்களை அனுமதிக்க முடியாது என்றும் கூறினார் இதற்கிடையே கொல்கத்தாவில் குடியுரிமை திருத்த சட்டம் மற்றும் தேசிய குடியுரிமை பதிவேட்டிற்கு எதிராக இன்று நடத்தப்பட்ட பேரணியில் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி பங்கேற்றார் ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற வன்முறைகளை காங்கிரஸ் கட்சி கண்டிப்பதாக இக்கட்சியின் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் கூறி உள்ளார் சென்னையில் லயோலா கல்லூரி மாணவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக இன்று உள்ளிருப்பு போராட்டம் மேற்கொண்டனர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் நாட்டில் அமைதியை ஏற்படுத்த உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தினார் குடியுரிமை திருத்த சட்டம் பல மாநிலங்களில் அமைதியை கெடுத்து விட்டதாக அவர் கூறினார் இதற்கிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதன் தோழமைக் கட்சிகளும் இன்று புதுச்சேரியில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சட்டம் நாட்டின் மதசார்பின்மைக்கும் அரசியல் சாசனத்திற்கும் ஊறுவிளைவிக்கும் என இக்கட்சிகள் தெரிவித்தன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்றன குடியுரிமை சட்டம் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் மாணவர்கள் மீது காவல் துறையினர் தாக்குதல்கள் நடத்தியதாக கூறப்படுவது பற்றி உச்சநீதிமன்றம் நாளை விசாரிக்க உள்ளது அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகத்திலும் ஜாமியா மிலியா பல்கலைக்கழகத்திலும் ஏற்பட்ட வன்முறைச் சம்பவங்கள் குறித்தும் பொதுச் சொத்துக்கள் தெரிவித்த சேதப்படுத்தப்பட்டது கறித்தும் கடும் அதிருப்தி உச்சநீதிமன்றம் வன்முறைகள் உடனடியாக முடிவிற்கு வர வேண்டும் என்றது மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறைகளை உச்சநீதிமன்றம் தாமாகவே முன் வந்து கருத்தில் கொள்ள வேண்டுமென வழக்கறிஞர்கள் சிலர் கோரிக்கை வைத்தனர் வழக்கறிஞர்கள் இதுகுறித்து மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவை நாளை விசாரிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது இதற்கிடையே குடியுரிமை திருத்தச் சட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது எனக் கூறி காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவை புதன் கிழமை விசாரிக்க இருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது

இதையொட்டி போரில் உயிர் நீத்த வீர தியாகிகளுக்கு நாடெங்கிலும் உள்ள நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த போரின் முடிவில் அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானில் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் ஏ

சென்னை போர் நினைவு சின்னத்தில் இன்று முப்படைகளைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வீர மரணம் அடைந்தவர்களின் மனைவியர்கள் மலர் வளையம் வைத்து நாட்டிற்காக இன்னுயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர்

இந்த நிகழ்ச்சியில் தர்ஷன் பாரத் பகுதிக்கான ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் பி நாகேஸ்ராவ் தாம்பரம் விமான தள தளபதி ஏர் கமோடர் எம்எஸ் அவானா சென்னையில் உள்ள கடற்படைத் தளபதி ரியர் அட்மிரல் கே ஜே குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர்

பயன்படுத்தப்பட்டன குர்தீப் செங்கார் உத்தரபிரதேச மாநிலம் உன்னாவில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் குர்தீப் செங்காரை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று குற்றவாளி என அறிவித்தது

புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்த நிலையால் மாநில அரசுகளுக்கு போதுமான வரி வருமானம் கிடைக்கவில்லை என்றார் புதுச்சேரியை பொருத்தவரை வாகனங்கள் விற்பனை வெகுவாக குறைந்து விட்டது என்றும் இதனால் வரி வருமானம் கிடைக்கவில்லை என்றும் கூறினார்

ஜிஎஸ்டி இழப்பீட்டு கோரிக்கையை நாளை மறுநாள் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எழுப்ப இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற மாநில நிதியமைச்சர்கள் மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது என்று திரு நாராணசாமி தெரிவித்தார் வரைவு வாக்காளர் பட்டியல் புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் மற்றும் குறுந்தகட்டை அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் அருண் இன்று வழங்கினார்

இந்த சுருக்க முறை வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது வாக்காளர்கள் தத்தமது வாக்குசாவடிகளுக்கு சென்று தமது பெயர் உள்ளிட்ட விவரங்கள் சரியாக உள்ளதா என்று சரி பார்த்துக் கொள்ளும்படி மாவட்ட தேர்தல் அதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார்

சுர்பீர் சிங் தெரிவித்துள்ளார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி அவர் வாக்காளர்களைக் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதற்கிடையே தேர்தல் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்துள்ளது மாநில தேர்தல் ஆணையம் நீதிமன்ற உத்தரவை மீறி விட்டதாக அக்கட்சி குற்றம் சாட்டி உள்ளது உள்ளாட்சி தேர்தலில் எந்தவித குழப்பமும் இல்லை என்றும் நீதிமன்ற உத்தரவுப்படியே தேர்தல் ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் ஆனால் திமுக தேர்தலை சந்திக்க பயந்து ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை நாடுவதாகவும் தமிழக அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கருத்து தெரிவித்துள்ளார் இதற்கிடையே அஇஅதிமுக தனது இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது

மாணிக்கவேல் மீது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புகார் அளித்தது இதையடுத்து இன்று நடந்த விசாரணையின் போது எஞ்சியுள்ள ஆவணங்களை தாக்கல் செய்ய திரு

யானை முகாம் மேட்டுபாளையம் அருகே தேக்கம்பட்டியில் யானைகளுக்கான சிறப்பு புத்துணர்ச்சி முகாம் துவங்கி உள்ளது

இந்த முகாமிற்கு புதுச்சேரி மணக்குள வினாயகர் கோவில் யானை லட்சுமி இன்று புறப்பட்டு சென்றது முன்னதாக நடைபெற்ற சிறப்பு பூஜையில் வனத்துறை ஆணையர் திரு சச்சிதானந்தம் உட்பட கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிர்மலா சீத்தாராமன் அடுத்த நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட் தயாரிப்புக்கு முன்னதாக நடத்தப்படும் ஆலோசனைகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் இன்று துவக்கினார் முதலாவதாக அவர் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை நடத்தினார் இன்றைய ஆலோசனைகளில் சிறிய மற்றும் நடுத்தர துறையினர் டேட்டா தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது நிர்வாகத்தில் பெரிய அளவில் டேட்டாவை பயன்படுத்துவது போன்றவை விவாதிக்கப்பட்டன டிஜிட்டல் எகானமி பின்டெக் போன்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் தங்களது பரிந்துரைகளையும் தெரிவித்தனர் சிறப்பு நீதிமன்றம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்காத மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த நீதிமன்றங்களை கடந்த பிப்ரவரி மாதத்திலேயே அமைத்திருக்க வேண்டுமென்றும் கூறி உள்ளது

ரிசர்வ் வங்கி பொருளாதார மந்த நிலை அறிகுறிகள் காணத் தொடங்கிய உடனேயே ரிசர்வ் வங்கி காலத்தோடு நடவடிக்கை எடுத்தது என்று வங்கியின் கவர்னர் திரு சக்திகாந்த தாஸ் கூறி உள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கடந்த பிப்ரவரி மாதத்திலேயே வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைக்கத் தொடங்கியது என்று கூறினார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியுரிமை திருத்த சட்டம் யாரையும் பாதிக்காது என பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து நாளை விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

புதுச்சேரியில் வாகன விற்பனை வெகுவாக குறைந்து விட்டதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்